நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

முதல் நாளில் மட்டும் ஒரு லட்சும் பேர் சொத்துரிமை அட்டைகளை பெற உள்ளனர் அவர்களின் கைப்பேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்தரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக காவல்துறையினர் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக கட்டாயம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகள் இந்த கடிதத்தில் இடம் பெற்றுள்ளன இதனை காவல்துறை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன